பொங்கல் பண்டிகை சிறப்பு பரிசு தொகுப்பு திட்டத்தை மாநிலம் முழுவதும் அமைச்சர்கள் இன்று தொடங்கி வைத்தனர்

குடியுரிமை திருத்த சட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் இன்றுமுதல் நடைபெறுகிறது

பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் பண்டிகையை ஒட்டி பரிசு தொகுப்பு வழங்கும் தமிழகஅரசின் திட்டத்தை மாநிலம் முழுவதும் அமைச்சர்கள் இன்று தொடங்கி வைத்தனர்

இப்பொங்கல் தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் அரிசி சர்க்கரை உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன

செங்கோட்டையன் தமிழகஅரசின் நீட் தேர்வு இலவச பயிற்சி மையங்களில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அதிகளவில் கலந்துகொண்டு பயன்பெற வேண்டுமென மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொங்கல் பரிசுத்தொகுப்பை இன்று வழங்கிப் பேசியஅவர் நீட் தேர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சதவிகித இடஒதுக்கீடை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

இந்நிகழ்ச்சியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

புதுக்கோட்டை மாவட்டம் காமராஜபுரத்தில் இன்று பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பை வழங்கிப்பேசியஅவர் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் சிறந்த முறையில் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறினார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

வீரமணி பொங்கல் பண்டிகயை ஏழை எளிய மக்கள் சிறப்பாக கொண்டாடும்வகையில் தமிழகஅரசு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பினை வழங்குவதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் ஆளுநர் திரு பன்வாரி லால் புரோகித் உரையுடன் பேரவை தொடங்குகிறது இக்கூட்டத்தொடரில் நீட் தேர்வு விவகாரம் மத்திய அரசின் குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது

எடப்பாடி கே

மேலும் அவர்களது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா புதுதில்லியிலும் கட்சியின் செயல் தலைவர் திரு

ராஜ்நாத்சிங் லக்னௌவிலும் திரு நிதின்கட்கரி நாக்பூரிலும் இப்பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கின்றனர் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் போது மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் மக்களை சந்தித்து குடியுரிமை திருத்த சட்டம் குறித்த தகவல்களை எடுத்துரைக்கின்றனர்

அறிவியல் மாநாடு பெங்களூருவில் நடைபெற்றுவரும் தேசிய அறிவியல் மாநாட்டில் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு

அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் ஊரக மேம்பாடு என்ற கருப்பொருளை மையமாகக் கொண்டு கருத்தரங்கு இத்துறை வல்லுநர்கள் தலைமையில் இன்று நடைபெறுகிறது

இதற்கான முன்னேற்பாட்டுப் பணிகள் அங்கு முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஸ்ரீரங்கம் றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல்பத்து திருமொழி பத்தாம் திருநாளான இன்று நம்பெருமாள் மோகினி அலங்காரத்துடன் நாச்சியார் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார்

பரமபத வாசல் திறப்பு நாளை நடைபெறும் இதனையொட்டி திருச்சி மாவட்டத்திற்கு நாளை உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது